கொரோனா வைரஸ் குறித்து மக்கள் பீதியடைய தேவையில்லை என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி மாநில மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் சி

மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கு அஇஅதிமுக வேட்பாளர்கள் இன்று சட்டப்பேரவை செயலரிடம் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர்

இன்று நிறைவேறியது

ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழைக் காரணமாக தாமதமாகியுள்ளது சட்டப் பேரவை கொரோனா வைரஸ் தொடர்பான அச்சமோ பீதியோ மக்களுக்கு தேவையில்லை என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி

சட்டப் பேரவையில் இன்று இது தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது அஇஅதிமுக உறுப்பினர் டாக்டர் பரமசிவம் தி மு க உறுப்பினர் டாக்டர் சரவணன் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ராமசாமி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுப்பினர் திரு முகம்மது அபுபக்கர் ஆகியோர் பேசினார்கள் கொரோனா வைரஸ் தொடர்பான வதந்திகள் அதிகமாக பரப்பப்படுவதாகவும் அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர்

மு க உறுப்பினர் திரு சரவணன் பேசுகையில் இந்த நோய் பரவாமல் தடுக்க அரசு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ரேஷன் கடைகள் மூலமாக பொதுமக்களுக்கு முகக்கவசம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்

இதே கருத்தை திரு ராமசாமி திரு அபுபக்கர் ஆகியோரும் வலியுறுத்தினார்கள் இதற்கு பதிலளித்த அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மாநில அரசு மேற்கொண்டு வருவதாகக் கூறினார்

சென்னையில் தேவையான அளவிற்கு பரிசோதனைகள் நடைபெற்று வருவதாகவும் கூடுதலாக தாம்பரம் சானிடோரியம் மதுரை தொப்பூர் ஈரோடு பெருந்துறை மற்றும் செங்கிப்பட்டி ஆகிய இடங்களில் புதிதாக பரிசோதனை சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டு இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தேவையான அளவிற்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யப்பட்டு வருவதாகவும் இதில் பொதுமக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் அரசுக்கு உரிய அளவில் ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் இதனைத தொடர்ந்து பேசிய எதிர்கட்சித் துணைத்தலைவர் திரு

அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி இது தொடர்பாக எதிர்கட்சித் துணைத்தலைவர் உட்பட யாரும் எந்தவித அச்சமும் கொள்ள தேவையில்லை என்றார் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களுக்குத் தான் இந்த நடத்தப்படுகிறது என்றும் நோய்த்தொற்று உள்ளவர்கள் இருமினால் தான் அது நோய்த் தொற்றை உருவாக்கும் என்றும் அப்படிப்பட்டவர்கள்தான் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றொரு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் கன்னியாகுமரி மாவட்த்தில் உள்ள ரப்பர் தோட்ட கழகத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் என்று கூறினார்

சரோஜா செங்கல்பட்டு ஸீபெரும்புதூர் சோழிங்கநல்லூர் ஆகிய இடங்களில் மகளிர் தங்கும் விடுதிகள் அமைக்கப்படும் என்று சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி

மாநிலங்கவை மாநிலங்கவை உறுப்பினர் பதவிகளுக்கு அஇஅதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களான முன்னாள் மக்களவை துணைத்தலைவர் திரு

தம்பிதுரை மாநில முன்னாள் அமைச்சா் திரு

முனுசாமி தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர் செல்வம் உட்பட மூத்த அமைச்சர்கள் உடனிருந்தனர் நிர்மலா சீத்தாராமன் இந்தியன் வங்கி உட்பட பல்வேறு வங்கிகளை இணைக்கும் திட்டம் அடுத்தமாதம் ஒன்றாம் தேதி அமலுக்கு வரும் என்று மத்திய நிதியமைச்சா் திருமதி

மாநிலங்களவையில் இன்று திவால் சட்டதிருத்த மசோதா குறித்த விவாதத்திற்கு பதில் அளித்து பேசிய அமைச்சர் இதுதொடர்பாக வங்கி மேல் அதிகாரிகளின் கூட்டம் இன்று பிற்பகல் புதுதில்லியில் நடைபெறும் என்றார் உலகளவில் திவால் சட்டங்களில் கொண்டுவரப்பட்ட மாற்றங்களுக்கு ஏற்ப நம்நாட்டிலும் இச்சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வது அவசியம் என்றார்

நிதின்கட்கரி சிறுகுறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தொடங்க மகளிருக்கு அளிக்கப்படும் சலுகைகள் குறித்து உத்யம் சக்தி இணையதளம் வழியாக தகவல்கள் பெறப்பட்டு வருவதாக இத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு

மக்களவையில் இன்று கேள்வி ஒன்றிற்கு பதில் அளித்த அமைச்சர் இதுகுறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தத்தம் தொகுதிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

சிறுகுறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தொடங்க தேவையான அனைத்து தகவல்களும் இந்த இணையதளத்தில் கிடைக்கபெறும் என்றும் திரு

ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார்

பெருமளவிலான கூட்டங்களில் பங்கேற்பதை தவிர்ப்பது இருமல் காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்களோடு நெருங்கிய தொடர்பை தவிர்ப்பது போன்றவற்றை மக்கள் முக்கியமாக பின்பற்ற வேண்டும் என்று அமைச்சகம் அறிவுறுத்தி உள்ளது

தேசிய பங்குச்சந்தை நி